அறிவுசார் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு

அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன

இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது சர்வதேச ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி

இனி விரிவான செய்திகள் ராம்நாத்கோவிந்த் இந்தியா கினியா நாடுகளுக்கிடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் கினியாவில் இந்திய சமூகத்தினாிடையே உரையாற்றிய அவர் அங்கு வசிக்கும் இந்தியா்களின் எண்ணிக்கை சிறிதளவே இருந்தாலும் கினியாவின் வளர்ச்சியில் அவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார்

ஒரு நாள் பயணமாக பீகார் சென்றுள்ள அவர் பாட்னா மேல்நிலைப்பள்ளியின் நூற்றாண்டு விழாவிலும் பங்கேற்கிறார் இந்நிகழ்ச்சிகளில் சிக்கிம் பீகார் மாநில ஆளுநர்கள் திரு கங்காபிரசாத் மற்றும் திரு பாஹு சௌஹான் பீகார் மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர்

நரேந்திரமோடி புதுதில்லியில் நடைபெறும் பி ஜே பி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி பட்டறையில் இன்று நிறையுரையாற்றுகிறார்

அமீத்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் பிஜேபி செயல்தலைவர் திரு

நட்டா உள்ளிட்டோர் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தொண்டர்களுக்கு நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்து விளக்கமளித்தனர் அமைச்சர்களாக பதவியேற்ற பிறகும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி மக்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது

நேற்று அப்பகுதியில் நிகழ்ந்த தாக்குதலில் உயிரிழந்த பாகிஸ்தான் ராணுவத்தினரின் உடல்களை அனுப்பி வைக்க இந்திய ராணுவம் தயாராக உள்ளதாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் எல்லை பாதுகாப்பு குழுவினர் நேற்று நிகழ்த்திய தாக்குதலின் போது இந்த உயிரிழப்பு நேரிட்டது

ரமேஷ் பொக்கிரியால் அறிவியல் மற்றும் கல்வி துறையில் நாட்டின் பெருமையை மீட்டெடுக்க மாணாக்கரும் ஆராய்ச்சியாளர்களும் செயலாற்ற வேண்டும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்கிரியால் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லி இந்திய தொழில்நுட்பக் கல்வி கழகத்தின் கொழில் ஙட்ப கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் சாதாரண மக்கள் மற்றும் தொழில் துறைகளின் தேவைக்கேற்ப புதிய கண்டுபிடிப்புகள் அமைய வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அறிவியல் ஆராய்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்தார்

முன்னதாக ட்விட்டரில் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் அமைச்சகத்திற்கான பிரத்யேக அடையாள முத்திரை மற்றும் சிறப்பு சொற்றொடரை வடிவமைத்து பொதுமக்கள் நாளைக்குள் அனுப்பலாம் கூறப்பட்டுள்ளது

செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் வரும் சனிக்கிழமை புதுதில்லியில் நடைபெறும் என்று அக்கட்சியின் செய்தித்தொடர்பாளர் திரு

கட்சித்தலைவர் பதவியிலிருந்து திரு ராகுல்காந்தி விலகியதையடுத்து புதிய தலைவரை தோ்ந்தெடுப்பது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று தெரிகிறது முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

ஆண்டனி உட்பட பலர் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தேர்தல் வேலூர் மக்களவை தொகுதியில் நாளை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன இத்தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி சார்பில் புதிய நீதிக்கட்சி தலைவர் திரு

சண்முகம் திமுக சார்பில் திரு

சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார் வாக்குப்பதிவை முன்னிட்டு நாளை மாவட்டத்திற்கு உள்ளுர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

முதலமைச்சர் சேலம் பள்ளப்பட்டியில் அரசுப்பொருட்காட்சியை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று மாலை தொடங்கி வைக்க உள்ளார் இந்நிகழ்ச்சியில் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு முதலமைச்சர் வழங்க உள்ளார்

கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய இப்பயிற்சியில் புயல் மற்றும் நகர்ப்புறங்களில் வெள்ளம் ஏற்படும் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய மீட்பு பணிகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது

அண்ணாதுரை இன்று நேரில் ஆய்வு செய்தார் விழுப்புரம் மாவட்டம் அழகன்குப்பம் கடற்கரையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுப்பிரமணியன் தலைமையில் இப்பயிற்சி இன்று நடைபெற்றது இதில் பேருந்துகளில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பது கடலோரப் பகுதிகளில் கால்நடைகளை பாதுகாப்பது உள்ளிட்ட பல்வேறு ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது

முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீரை விவசாயம் அல்லது இதர பயன்பாட்டிற்கு எடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை எச்சரித்துள்ளது அரியலூர் அரியலூர் மாவட்டத்தில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின்கீழ் நடைபெந்று வரும் சாலைப்பணிகளையும் பொதுப்பணித்துறை சார்பில் பொன்னேரியில் நடைபெற்று வரும் குடிமராமத்து பணிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு

வினய் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முதலமைச்சர் நிதியுதவி திருவாரூர் அருள்மிகு தியாகராஜசுவாமி திருக்கோவில் ஆடிப்பூரத் தேரோட்டத்தின் தேரிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சிவாச்சாரியார் முரளியின் போது குடும்பத்தினருக்கு முதலமைச்சா் திரு எடப்பாடி கே

இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

பனிமயமாதா தூத்துக்குடி பனிமயமாதா ஆலய திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சொருப சப்பர பவனி நாளை நடைபெற உள்ளது